நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் இந்தியா அக்கறை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு

நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் வேளாண் உற்பத்தி குறையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளிலும் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் தபால் வாக்கு பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டவர்களின்

தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்பு தூய எரிசக்தி சுற்றுக்சூழல் கல்வி ஆகிய துறைகளில் இருநாடுகளுக்கு இடையே வலுவாள ஒத்துழைப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு மற்றும் பேரிடர் மறுசீரமைப்பு கட்டமைப்பில் ஃபின்வாந்து நாடு இணையுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார்

நாட்டின் வளர்ச்சிக்கு ரயில்வே துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் ரயில்வே துறையில் தனியார் துறையினர் முதலீடு செய்தால் நாட்டின் நலன் கருதி அது வரவேற்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

பயணிகளின் பாதுகாப்பில் ரயில்வே துறை அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் திரு பியூஸ்கோயல் கடந்த இரண்டு வருடங்களில் எந்தவொரு பயணியும் ரயில் விபத்தில் உயிரிழக்கவில்லை என்று குறிப்பிட்டார் நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் வேளாண் உற்பத்தி குறையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளிலும் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் கூறியுள்ளார்

பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டதன் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக கூறினார் இதன் மூலம் இறக்குமதி குறைந்து விவசாயிகளின் வருமானம் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் பெரு நிறுவனங்களின் சமுக பொறுப்பு நெறியை அரசின் எந்தவொரு திட்டத்திற்கும் பயன்படுத்துவதில்லை என்று கூறினார் நிதி மற்றும் பிராந்திய திட்டங்களின் தேவைகளுக்காக மட்டுமே அந்த பயன்படுத்தப்படுவதாக அமைச்சர் திரு அனுராக் தாகூர் தெரிவித்தார் இந்திய மாலத்தீவு நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகங்களுக்கு இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்ததிற்கும் மத்திய அமைசரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்தாண்டு நவம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் வாயிலாக இரு நாடுகளுக்கிடையே விளையாட்டு அறிவியல் விளையாட்டு மருத்துவம் பயிற்சி தொழில்நுட்பங்கள் முகாம்கள் குறித்து தங்களது கருத்துகளை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்திய கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதி கழகத்தை மூடுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இதன் மூலம் எந்தவொரு வருவாயும் இல்லாததால் அதன் செலவை குறைக்கும் வகையில் முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது

அசாம் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட சட்டபேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுவை திரும்ப பெற நாளை கடைசி நாளாகும்

இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது ஐந்து மாநில சட்டபேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் பிரசாரம் விறு விறுப்படைந்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் பிஜேபி திரிணமுல் காங்கிரஸ் இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் சார்பில் பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பிஜேபியின் மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் மேற்கு மெதினிபூரில் உள்ள தாஸ்பூர் மற்றும் கோல்டோ ஆகிய இடங்களில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டார் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி பங்குரா மாவட்டங்களில் உள்ள சல்டோரா சத்னா ரெய்பூர் சுட்டபேரவை தொகுதிகளில் பிரசாரக் கூட்டத்தில் உரையாற்றினார்

காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்னும் சில நாட்களில் கேரளாவில் பிரசாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் கேரள முதலமைச்சருமான திரு பினராயி விஜயன் நாளை பிரசாரம் மேற்கொள்கிறார் அசாம் மாநிலத்தில் பிஜேபியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சருமான திரு தேவேந்திர பட்னாவிஸ் நல்பரி மாவட்டத்தில் இன்று வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் சட்டஸ்கர் முதலமைச்சருமான திரு பூபேஷ் பாகல் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கௌரவ் கோகாய் ஆகியோர் திப்ருக்கர் மாவட்டத்தில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்

இத்தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோரை கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது தமிழகத்தில் சட்டப்பேரவைத்தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் ஆறாம் தேதி பொதுவிடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில தலைமைச்செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார்

இதேபோல் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போபால் இந்தூர் நகரங்களிலும் நாளை முதல் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவையின் நியமன உறுப்பினர் திரு ஸ்வபன் தாஸ் குப்தா மேற்குவங்க சட்டபேரவை தேர்தலில் போட்டியிடுவதை அடுத்து தமது பதவியை ராஜினாமா செய்தார் பிஜேபி வேட்பாளராக அவர் போட்டியிட உள்ள நிலையில் மாநிலங்களவை நியமன உறுப்பினர் ஒருவர் அரசியல் கட்சியில் சேர முடியாது என்று அரசியலமைப்பு சுட்ட விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக திரிணமுல் காங்கிரஸூம் காங்கிரஸ் கட்சியும் மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம் எழுத்தியிருந்தனர் திரு தாஸ் குப்தாவின் பதவிகாலம் அடுத்தாண்டு ஏப்ரல் மாதம் முடிவடைய உள்ளது

அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீசி வருகிறது ஐந்து போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன